சண்டே மார்க்கெட்டை சுப்பையா சாலையில் நடத்துவதற்கு அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் வெளிநாட்டு இந்தியர்கள் கொரோனா பொது முடக்கத்தை முன்னிட்டு விதிக்கப்பட்ட விசா மற்றும் பயண தடைகளை நீக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி இந்திய வெளிநாட்டு குடியுரிமை பெற்றவர்களும் வெளிநாடு வாழ் இந்திய வம்சாவழி அட்டைகளை வைத்திருப்பவர்களும் சுற்றுலா விசா நீங்கலாக இந்தியா வர விரும்பும் அனைவரையும் கடல் வழியாகவோ வான் வழியாகவோ அங்கீகரிக்கப்பட்ட விமான நிலையங்கள் அல்லது துறைமுகங்களின் குடியேற்ற சோதனை சாவடிகள் மூலமாக இந்தியாவிற்குள் வர அரசு அனுமதி அளித்துள்ளது

இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறினார்

புதுச்சேரி உள்ளாட்சித்துறை செயலர் திரு ஜெயந்த் குமார் ரே துணை நிலை ஆளுனரின் சிறப்பு அலுவலர் திரு ஜி தேவநீதிதாஸ் ஆகியோர் உடனிருந்தனர்

மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் குறிஞ்சிப்பாடி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் விபத்தில் சிக்கிய அவர்கள் தஞ்சாவூர் மாவட்டம் திருவலஞ்சுழி மடைபட்டு வீடு பகுதியைச் சார்ந்தவர்கள் என்றும் அவர்கள் புதுச்சேரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று திரும்பிய போது விபத்து ஏற்பட்டதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஜன் அந்தோலன் தொழிற்சாலைகளில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கும் விதமாக தனி மனித இடைவெளியை கடைபிடிப்பது தொழிலாளர்கள் அனைவரும் முக கவசம் அணிவது போன்றவற்றை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என புதுச்சேரி தொழிலாளர் நலத்துறை செயலர் திரு வல்லவன் அறிவுறுத்தி உள்ளார்

இதற்கு அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவரும் உப்பளம் தொகுதி எம்எல்ஏ வுமான திரு அன்பழகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இந்த பகுதியில் ஞாயிறு சந்தையை திறக்க அனுமதிப்பதால் தன் தொகுதி மக்களுக்கு கொரோனா நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாகவும் இங்கு சந்தையை தொடங்குவது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் தன்னிடம் ஒரு வார்த்தை கூட கேட்கவில்லை என்றும் அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார்

பிரதமரின் ஹிந்தி உரையை தொடர்ந்து அதன் தமிழாக்கமும் ஒலிப்பரப்பாகும்

பிரதமரின் உரையை அகில இந்திய வானொலியின் அனைத்து அலைவரிசைகளும் ஒலிபரப்புகின்றன தூர்தர்ஷன் மற்றும் சமூக ஊடகங்களிலும் பிரதமரின் உரை ஒளிப்பரப்பாக உள்ளன

எஸ் கவரட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய கடற்படையில் முறைப்படி படையமர்த்தப்பட்டது இந்தியாவின் லட்சியமான ஆத்ம நிர்பான் என்ற தர்சார்பு பாரதம் கொள்கையின்படி முழுக்க முழுக்க இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டது நீர் மூழ்கி கப்பலில் பொருத்தப்பட்டுள்ள அனைத்து ஆயுதங்களும் முறைப்படி பரிசோதிக்கப்பட்டு முழுமையான போர் கப்பலாக கடற்படையில் சேர்க்கப்பட்டுள்ளது இதேபோல் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டிஆர்டிஓ வால் தயாரிக்கப்பட்ட டாங்கி எதிர்ப்பு ஏவுகணையான நாக் இன்று தனது இறுதிசுற்று சோதனையை வெற்றிகரமாக முடித்துள்ளது

டுவிட்டர் இந்திய வரைபடத்தை தவறாக சித்தரித்ததற்கு டுவிட்டர் நிறுவனத்திற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி பீகார் மாநிலத்தில் தனது பிரச்சாரத்தை நாளை தொடங்க உள்ளார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பல்வேறு இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இதனிடையே மத்திய நிதியமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான திருமதி நிர்மலா சீதாராமன் பாட்னாவில் இன்று அக்கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்பதை தமது கட்சி விரும்புகிறது என்பதும்

காஞ்சீபுரம் வேலூர் விழுப்புரம் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள் பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டங்கள் உருவாக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது

சண்டே மார்க்கெட்டை சுப்பையா சாலையில் நடத்துவதற்கு அதிமுக சட்டமன்ற கட்சி தலைவர் அன்பழகன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார்